இனி விரிவான செய்திகள் வேத காலங்களில் இருந்தே இந்தியா பாரம்பரிய அறிவையும் கலாச்சாரததையும் நன்னெறிகளையும் கொண்ட நாடாக விளங்கியதுடன் உலக நாடுகளை ஈர்க்க்கூடிய கல்வியை வழங்கிய நாடாகவும் திகழ்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுச்சேரி ஆரோவில் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் தரமான கல்வி கற்றுச் சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள் தூய்மையான தொழில்நுட்பம் போன்றவை புநீஅரவிந்தரின் கொள்கைகளாகும் என்று குறிப்பிட்டார் மகரிஷி அரவிந்தரின் தத்துவங்கள் மொத்த பேரண்டத்தையும் ஒருங்கிணைக்கின்றன என்று குறிப்பிட்ட பிரதமர் அவரது கொள்கை அனைத்து காலத்திற்கும் பொருத்தமானது என்று கூறினார் அரவிந்தர் மனிதர்கள் பிரபஞ்சத்திற்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் செயல்பட்டு உலகின் சிறிய அணுவும் இறைத்தன்மை கொண்டது என்ற கருத்தின் அடிப்படையில் தமது கற்றுக்குழலை அமைத்துக் கொண்டார் என்று அவர் தெரிவித்தார்

ஆரோவில் பொன்விழா ஆண்டு நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் அரவிந்தர் கொள்கைகள் அடங்கிய குழந்தைகளுக்கான நூல்களையும் அவர் வெளியிட்டார் முன்னதாக இன்று காலை புதுச்சேரி வந்த பிரதமர் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று நினைவஞ்சலி செலுத்தினார் அதனையடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆரோவில்லுவுக்கு சென்று உலக அமைதியை வலியுறுத்தும் பல்வேறு மையங்களை பார்வையிட்டு தியானம் செய்தார் புதுச்சேரியில் தமது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை சென்னை வழியாக குஜராத் மாநிலம் குரத்திற்கு புறப்பட்டார் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் ஏழை மற்றும் வாய்ப்பு வசதிகளற்ற பிரிவு மக்களின் நலன்களை உறுதி செய்வதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

மகளிர் நலத்திட்டங்கள் என்பதற்கு பதிலாக பெண்களால் வளர்ச்சி உருவாக்கப்படும் நலத்திட்டங்கள் என்ற கொள்கையை நம்நாடு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்கள்ளார் கழிவுகளிலிருந்து எரிசக்தி உருவாக்குவதற்கும் சுத்தமான பசுமை எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கும் நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் மக்கள் முன்னிலையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார் சாணத்திலிருந்து எரிவாயு உற்பத்தி செய்வதற்கு அண்மையில் துவங்கப்பட்டுள்ள கோபார்தன் திட்டத்தில் ஊராட்சி மக்கள் குறிப்பாக பெண்கள் அதிகளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் வரும் புதன்கிழமை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுவது குறித்து பேசிய பிரதமர் அறிவியல் நோக்குடன் வளர்ச்சித் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றார்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

நேற்று துபாயில் காலமான பிரபல திரைப்பட நடிகை புரீதேவி மரணத்திற்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் திரையுலகினர் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர் ப்ரீதேவியின் உடல் இன்றிரவு மும்பைக்கு கொண்டுவரப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர்

தமிழ் தெலுங்கு மலையாள்ம கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார்

தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு வாகன முனையம் மற்றும் தகவல் நிலையத்தை மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாளை திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் சாலை போக்குவரத்து இணையமைச்சர் பொன் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சென்னையில் கிண்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் கடலோர தொழில்நுட்ப மையத்திற்கும் திரு நிதின் கட்கரி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் கடல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு இந்த மையம் முக்கியத்துவம் அளிக்கும் என்று கப்பல் போக்குவரத்துத் துறை உயரதிகாரிகள் சென்னையில் தெரிவித்தனர் சர்வதேச அளவிலான கற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிகளுக்கு இந்தியா தலைமை வகிக்கும் என்று ஐநா சுற்றுச்சூழல் பிரிவுத் தலைவர் எரிக் சோலேம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபின் பேசிய அவர் பொருட்களை மறுகழற்சி செய்வதில் இந்தியா உலகளவில் முன்னிலையில் உள்ளதாக கூறினார் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான முன்னேற்றங்களில் தலைமை வகிப்பதற்கு இந்தியாவே சிறந்த நாடு என்றார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் செராமிக் பொருட்களுக்கு அதிக சுங்கவரி விதிக்கப்பட உள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு எஸ் பி ஷூக்வா தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் செராமிக் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாகாலாந்து மேகாலயா சட்டப்பேரவை தேர்தல்கள் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் நாளை மறுநாள் பயணம் மேற்கொள்கிறார் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டரில் சமர்ப்பிக்கலாம்

தஞ்சிவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் அம்மாசத்திரம் கிராமத்தில் வரும் புதன்கிழமை மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறவுள்ளது பொதுமக்கள் தங்கள் மனுக்களை கும்பகோணம் உதவி ஆட்சியரிடம் இந்த முகாமில் நேரில் வழங்கி பயன் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

புநீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில் மாசி தெப்பத் திருவிழா இன்று இரவு நடைபெறுகிறது நாளை பந்தக் காட்சியும் தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது கோயம்புத்தூர் காரமடை அரங்கநாதர் கோவில் மாசி மாத தேர்திருவிழாவையொட்டி அனுமந்த வாகன உற்சவம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மெல்பர்னில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை அருணா புத்தா ரெட்டி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார் உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் தனி நபர் பிரிவில் இந்தியா பதக்கம் வெல்லுவது இதவே முதன்முறையாகும் இன்று நடைபெறும் ஆடவருக்கான பேரலல் பார் வால்ட் பிரிவுகளின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் ராகேஷ் பத்ராவும் ஆஷிஷ் குமாரும் பங்கேற்க உள்ளனர் ஆஸ்ட்ரியன் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாருப்பள்ளி கஷ்பப் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்

ரோஹித் ஷர்மா தலைமையிலான அணியில் ஷிகர் தவான் சுரேஷ் ரெய்னா மணிஷ் பாண்டே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் விராட்கோலி எம் எஸ் தோனிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது